உறுதிபடுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ரெம்டிசிவிர் மருந்துகளை பதுக்குவோர் மற்றும் கள்ளசந்தையில் விற்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சித்துள்ளது

அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஐதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பெங்களூரூ

இந்நோய் தொற்றின் தற்போதைய நிலை குறித்தம் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்தும் மாநில ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் உடன் கலந்துரையாடிய போது இதனை அவர் தெரிவித்தார் காணொலி காட்சி வாயிவாக நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் உலகிலேயே தடுப்பூசி செலுத்தும் பணி மிக விரைவாக நடைபெறும் நாடு இந்தியா என்று கூறினாா் குறைந்த காலத்திற்குள் நாடு முழுவதும் பத்து கோடி தடுப்பூசி செலுத்தப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தடுப்பூசி திருவிழா காரணமாக தடுப்பூசி செலுத்த முன்வரும் நபர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதைபும் அவர் குறிப்பிட்டார்

நோய் தொற்றை எதிர்த்து போராடுவதற்கான யுக்திகளை வகுக்க மாநில அரசுகளுக்கு ஆளுநர்கள் வழிகாட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

இந்த மருந்துகளின் உற்பத்தியும் குறைக்கப்பட்டதாக தெரிவித்தார் தற்போது நோய் தொற்று அதிகரித்துள்ளதால் உற்பத்தியை அதிகரிக்குமாறு மருந்து நிறுவனங்களை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அதே நேரத்தில் தற்போதுள்ள நெருக்கடியான நிலையை பயன்படுத்தி ரெம்டிசிவிர் மருந்துகளை பதுக்குவோா் மற்றும் அதிக விலைக்கு விற்பவா்கள் மீது மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் செய்தியாளா் சந்திப்பில் கலந்துகொண்ட நித்தி ஆயோக் உறுப்பினா் டாக்டர் வி கே பால் மருத்துவமனையில் ஆக்சிஜன் தேவைப்படும் நிலையில் சிகிச்சை பெற்றுவரும் நபர்களுக்கு மட்டுமே ரெம்டிசிவிர் மருந்து பரிந்துரைக்கப்படுவதாகவும் வீடுகளில் தனிமைப் படுத்தப்பட்டவர்களுக்கு அல்ல என்றும் தெளிவுபடுத்தினார்

இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் தமிழக மக்கள் அனைவரும் சுகாதாரத் துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தடுப்பூசி குறித்த விழிப்புண்வை மத்திய மாநில அரசுகள் போதமான அளவு ஏற்படுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறியுள்ளார்

வயது மூப்பு காரணமாக ஏற்படும் உடல்நலக் குறைவால் அவர் உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன அவரது மறைவுக்கு தலைமை தேர்தல் ஆணையா் திரு சுஷில் சந்திரா இரங்கல் தெரிவித்துள்ளாா் குமி கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் உள்மாவட்டங்களில் இன்று பெரும்பாவான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் அறிவித்துள்ளது கடலோர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்துள் மாவட்டங்களின் ஒருசில இடங்களில் இடி மின்னல் காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒருசில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் நேற்று திடீரென பெய்த கோடை மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர் வேலூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது கடந்த பத்து நாட்களாக கடுமையான வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த மாவட்ட மக்களுக்கு இந்த மழை ஆறுதல் அளிக்கும் வகையில் இருந்ததாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் இதனிடையே சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று காலை முதல் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது இருவரி செய்திகள் யுரேனியம் செறிவூட்டலை மீண்டும் தொடங்க போவதாக ஈரான் அறிவித்தது அணுஆயுத தயாரிப்புக்கான நடவடிக்கைதான் என்று பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகள் கூட்டாக தெரிவித்துள்ளன பங்களாதேஷில் செயல்படும் இந்திய விசா மையங்களின் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அந்நாட்டுக்கான இந்திய தூதர் அறிவித்துள்ளார்

ஜம்மு கஷ்மீர் யூளியன் பிரதேசத்தின் குல்காம் மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த ஜெய்ஷ் இ முகம்மது தீவிரவாதியை காவல்துறையினா் கைது செய்தனா்

இன்றிரவு ஏழரை மணிக்கு மும்பையில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி டெல்லி அணியை எதிர்கொள்கிறது